விவசாயிகளின் நலனை கருதி பூச்சிக்கொல்லி மேலாண்மை மசோதாவிற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார் பாதுகாப்பான திறன் கொண்ட பூச்சிக்கொல்லி மருந்துகள் விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார்

தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் கண்ணன்தாங்கல் கிராமத்தில் சியெட் நிறுவனத்தின் டயர் உற்பத்தி தொழிற்சாலையை இன்று திறந்துவைத்து அவர் பேசினார்

இந்த வைரஸ் தொற்றினால் பாதிக்க்பட்டவர்களில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் சீனாவில் குணமடைந்துள்ளதாக சீன வானொலியின் தமிழ் பிரிவு செய்தியாளர் கலைமணி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றப்படும் என அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என பிஜேபி யின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தில்லி சுட்டப்பேரவைத் தேர்தலில் கடந்த முறையைவிட கூடுதல் இடங்களை பிஜேபி பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார் காவிரி டெல்டா பாசனப்பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக மாற்றப்படும் என மாநில அரசு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித்தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இன்று மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த அறிவிப்பு ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகள் மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த வெற்றி என்று குறிப்பிட்டார் அறிவிப்போடு நின்றுவிடாமல் இதற்கு வகை செய்யும் சுட்டத்தையும் மாநில அரசு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு திருமாவளவன் கேட்டுக்கொண்டார்

தமிழர்களின் கலாச்சாரத்தை அறிந்துகொள்ளும் வகையில் அவர்கள் இங்கு வருகை புரிந்திருப்பதாக நேரு இளையோர் மன்றத்தின் கூடுதல் இயக்குனர் திரு சும்பத் குமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த புதிய பேருந்து நிலையம் ஆறு மாத காலத்திற்குள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார் அரியலூர் மாவட்டத்தில் ஒரு கோடி ரூபாய் செலவில் கட்டப்படவுள்ள சுகாதாரப்பணிகள் துணை இயக்குனர் அலுவலகத்திற்கான கட்டுமானப்பணிகளை மாநில அரசின் தலைமை கொறடா திரு ராஜேந்திரன் இன்று தொடங்கிவைத்தார் கொடைக்கானல் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி இன்று வழங்கப்பட்டது சேலத்தில் மதுபானம் மற்றும் கள்ளச்சாரயம் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது

நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் மலைவாழ் மக்களுக்கான மத்திய மாநில அரசுத் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக ஆட்சியர் திரு மெகராஜ் கூறியுள்ளார் விளைபாட்டுச் செய்திகள் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்ஸ்மேன் பிரிவில் விராட் கோலி முதலிடத்திலும் ரோஹித் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர்